நாட்டின் கிழக்கு பகுதியின் நுழைவுவாயிலாக வாரணாசி நகரை வளர்ச்சி பெற செய்வதற்கும் பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தை மருத்துவ கேந்திரமாக முன்னேற்றுவதற்கும் மத்தியஅரசு செயலாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் உரையாற்றிய அவர் வெளிநாடுவாழ் இந்தியர்கள் தினம் அடுத்த வருடம் வாரணாசியில் கொண்டாடப்படுவதையடுத்து அனைவரது கவனத்தையும் இந்நகரம் ஈர்த்துள்ளதாக பிரதமர் தெரிவித்தார் அந்த தினத்தின்போது பாரம்பரிய கலாச்சாரத்தை வெளிநாடுவாழ் இந்தியர்களுக்கு எடுத்துரைக்குமாறு மக்களை பிரதமர் கேட்டுக்கொண்டார் ரஃபேல் போர் விமான ஒப்பந்தத்தில் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக் நிறுவனம் மற்றும் இந்திய விமானப்படையின் நலன்களில் முந்தைய ஐக்கிய முற்போக்குக் கூட்டணி அரசு அக்கறை காட்டவில்லை என்று பாதுகாப்பு அமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் குற்றம் சாட்டியுள்ளார் புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ரஃபேல் ஒப்பந்தத்தின்போது இந்துஸ்தான் ஏரோநாட்டிக் நிறுவனத்திடமும் ஆலோசிக்ப்படவில்லை என்று கூறினார் ஒப்பந்தம் தொடர்பான விதிகளில் இந்துஸ்தான் ஏரோநாடிக்ஸ் நிறுவனத்திற்கும் போர் விமான தயாரிப்பு நிறுவனத்திற்கும் இடையே ஒருமித்தக்கருத்து ஏற்படாததால் ஒப்பந்தத்திலிருந்து இந்துஸ்தான் ஏரோநாடிக்ஸ் நிறுவனம் நீக்கப்பட்டதாக தெரிவித்தார் இந்நிலையில் தற்போது காங்கிரஸ் கட்சி மத்தியஅரசு மீது அடிப்படையற்ற குற்றச்சாட்டை சுமத்தி வருவதாக கூறினார் முந்தைய ஐக்கிய முற்போக்குக் கூட்டணி அரசு மேற்கொண்ட கொள்முதல் விலையை விட

முன்னதாக போர் விமான ஒப்பந்தம் தொடர்பாக மத்தியஅரசு உண்மையை மறைப்பதாக கூறிய காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ஏ கே ஆண்டனி கூட்டு நாடாளுமன்றக் குழுவை ஏன் அமைக்கவில்லை என்று கேள்வி எழுப்பியுள்ளார் இந்தியா பிரான்ஸ் இடையேயான ரஃபேல் போர் விமான ஒப்பந்தம் தொடர்பான பொதுநல வழக்கை உச்சநீதிமன்றம் அடுத்தமாதம் பத்தாம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது இத்தொடர்பான வழக்கு இன்று நீதிபதிகள் ரஞ்சன் கோகோய் நவீன் சின்ஹா மற்றும் கே எம் ஜோசுப் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது அப்போது மனுதாரர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் எம் எல் சர்மா இந்த வழக்கில் கூடுதல் ஆவணங்கள் தாக்கல் செய்யவேண்டி இருப்பதால் விசாரணையை ஒத்திவைக்கவேண்டும் என்று கோரியதையடுத்து உச்சநீதிமன்றம் வழக்கை ஒத்திவைத்தது இந்தியா பங்களாதேஷ் இடையே குழாய் மூலம் பெட்ரோலியப்பொருட்களை எடுத்துச்செல்வதற்கான திட்டப்பணிகளை பிரதமர் திரு நரேந்திரமோடி பங்களாதேஷ் பிரதமர் திருமதி ஷேக் ஹசீனாவும் இன்று தொடங்கி வைத்தனர் அப்போது பேசிய பிரதமர் இத்திட்டம் மூலம் இரு நாடுகளுக்கிடையே நட்புறவு வளரும் என்றும் குறைவான விலையில் பெட்ரோலியத்தேவையை பூர்த்தி செய்யமுடியும் என்றும் கூறினார் டாக்கா டாங்கி ஜாய்தப்பூர் இடையேயான ரயில்வே திட்டங்கள் மூலம் இருநாடுகளுக்கிடையேயான தொடர்பு வளரும் என்றும் அதிக வருவாயை ஈட்ட முடியும் என்றும் தெரிவித்தார்

இந்த இலச்சினை ரயில்கள் ஏர் இண்டியா விமானங்கள் பேருந்துகள் அரசு இணையதளங்கள் மற்றும் விளம்பரங்களில் இடம்பெறவுள்ளது

தமிழகத்தில் அனல் மின் உற்பத்திக்கு தேவையான நிலக்கரியை வழங்குமாறு மத்திய ரயில்வே மற்றும் ப்பு நிலக்கரித்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயலை மாநில மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி இன்று நேரில் சந்தித்து வலியுறுத்தினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடந்த வாரம் ஒடிஸாவில் பெய்த கனமழை காரணமாக நிலக்கரியை எடுத்து வருவதில் பாதிப்பு ஏற்பட்டதாகவும் தமிழகத்திற்கு தேவையான நிலக்கரியை தர திரு பியூஷ் கோயல் உறுதி அளித்துள்ளதாகவும் தெரிவித்தார் தமிழகத்தில் அனல் மின் உற்பத்திக்கு தேவைப்படும் நிலக்கரியை அதிக நாட்களுக்கு சேமித்து வைத்தால் அழுத்தம் காரணமாக பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு உள்ளதாக அவர் கூறினார்

கூடுதலான நிலக்கரியை கொண்டு வருவதற்கான சரக்கு ரயில்களையும் ஒதுக்கீடு செய்து தருமாறு மத்திய அமைச்சரிடம் தாம் கோரியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் மத்திய மின் தொகுப்பில் இருந்து தமிழகத்திற்கான மின்சார ஒதுக்கீட்டை உடனடியாக விடுவிக்குமாறும் தாம் கோரிக்கை விடுத்ததாக அவர் தெரிவித்தார் போதிய மின்சாரம் கிடைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தமிழகத்தில் எந்த சூழ்நிலையிலும் மின்வெட்டு என்ற பேச்சுக்கே இடமில்லை என்றும் அமைச்சர் கூறினார்

தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையில் மத்திய குழு திட்டமிட்டுள்ள ஆய்வுப் பணிகளை ஒத்திவைக்குமாறு தமிழ்நாடு மாசுக் கட்டுப்பாட்டு வாரியம்கேட்டுக்கொண்டுள்ளது இதுதொடர்பாக பெங்களுருவில் உள்ள மத்திய மாசுக் கட்டுப்பாட்டு வாரிய மண்டல இயக்குநருக்கு அனுப்பப்பட்டுள்ள கடிதத்தில் இந்த ஆலையில் மத்திய குழு ஆய்வு செய்ய தேசிய பசுமை தீர்ப்பாயம் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு தாக்கல் செய்துள்ள மறுஆய்வு மனு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ள போது மத்திய குழு தற்போது ஆய்வு செய்வது சரியானதாக இருக்காது என்றும் தமிழ்நாடு மாசுக் கட்டுப்பாட்டு வாரியம் அந்த கடிதத்தில் தெரிவித்துள்ளது

வரி ஏய்ப்பு மற்றம் ஹவாலா பண மோசடி தொடர்பாக கர்நாடக அமைச்சர் திரு டி கே சிவக்குமார் உள்ளிட்டோர் மீது சுட்டவிரோத பணபரிமாற்ற வழக்கை அமலாக்கத்துறை இயக்குநரகம் பதிவு செய்துள்ளது

இந்திய தலைமைத்தேர்தல் ஆணையர் திரு ஓ பி ராவத் தலைமையிலான மூன்று பேர் கொண்ட குழு இன்று ராஜஸ்தான் சென்றடைந்தது

இறுதிச்சுற்றில் சஜன் பன்வால் ரஷ்யவீரர் இஸ்லாம் ஒபியேவியுடன் மோதவுள்ளார்